சாஹிப் கஞ்ச் மாவட்டத்தில் இன்று பிரச்சாரம் மேற்கொள்கிறார்

மத்திய நிதியமைச்சா் திருமதி

தேச துரோக வழக்கில் பாகிஸ்தான் முன்னாள் அதிபர் பர்வேஸ் முஸர்

தமிழக உள்ளாட்சி தோதலுக்கான வேட்புமனுக்கள் பரிசீலனை இன்று நடைபெறுகிறது

நரேந்திரமோடி சாஹிப் கஞ்ச் மாவட்டம் போஹ் நதிஹ் பகுதியில் இன்று தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் உரையாற்றுகிறார்

நிர்மலா சீத்தாராமன் இரண்டாவது நாளாக பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆலோசனைகளை இன்று புதுதில்லியில் மேற்கொண்டுள்ளார்

தொடா்ந்து தொழில்துறை சேவை வா்த்தக பிரிவினரின் கருத்துக்களை இன்று கேட்டறிகிறாா் நிதித்துறை இணையமைச்சர் திரு அனுராக் தாக்கூர் நிதி பொருளாதாரம் வருவாய் வர்த்தகம் சுற்றுலா துறை செயலா்களும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றுள்ளனா்

பாப்டே தலைமையிலான அமர்வு இதற்கான அனுமதியை வழங்கியதோடு வன்முறைகள் குறித்து நீதிமன்றம் கவனத்தில் கொள்ளும் என்றும் கூறியுள்ளது

மனோஜ் முகுந்த் நரவனே பொறுப்பேற்கிறார் தற்போது ராணுவ துணை தலைமை தளபதியாக பணியாற்றும் இவர் நாட்டின் கிழக்கு ராணுவ படைக்கு தலைமை வகித்ததோடு ஜம்முகாஷ்மீா மாநிலத்தில் தீவிரவாத ஊடுருவல் தடுப்பு பிரிவில் துடிப்புடன் செயலாற்றியவர்

ப்பிற்கு மரண தண்டனை விதித்து பெஷாவர் உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்தது

பர்வேஸ் முஸரப் பாதுகாப்பு மற்றும் உடல்நல குறைவு காரணங்களுக்காக இதுவரை நாடு திரும்பாமல் துபாயில் இருப்பது குறிப்பிடத்தக்கது

அறிவியல் தொழில்நுட்பம் பாதுகாப்பு ஸ்டாா்ட் அப் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பு குறித்து இரு தலைவர்களும் ஆலோசனைகளை நடத்த உள்ளனர்

தரையிலிருந்து மற்றொரு தரை இலக்கை குறி வைத்து தாக்கும் திறன்கொண்ட இந்த ஏவுகணை பலகட்ட அளவீடுகளை தாண்டி தனது இலக்கை துல்லியமாக தகர்த்ததாக பாதுகாப்பு அராய்ச்சி மேம்பாட்டு அமைப்பு தெரிவித்தது நீர்முழ்கி கப்பல்கள் கப்பல் போர் விமானங்கள் மற்றும் தரையிலிருந்து இலக்கை தாக்கும் வகையில் இந்த ஏவுகணை வடிவமைக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது

கேர்தல் இருவரி பெரம்பலூர் மாவட்ட ஊரக உள்ளாட்சி தேர்தல் பார்வையாளர் திரு

இம்மாவட்ட மக்கள் தோதல் முறைகேடுகள் தொடர்பான புகார்களை இவரிடம் தெரிவிக்கலாம் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி

திண்டுக்கல் மாவட்ட தேர்தல் பார்வையாளர் திரு

தேர்தல் நடத்தை விதிமுறைகள் தொடர்பான புகார்களை தம்மிடம் தொலைபேசி மூலம் தொடர்புகொண்டு பொதுமக்கள் தெரிவிக்கலாம் என்றும் அவர் கூறினார் ஆய்வு கடலார் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் திருச்சி கோட்ட ரயில்வே மேலாளர் அஜய்குமார் ஆய்வுப்பணிகளை இன்று மேற்கொண்டார் நடைமேடை பகுதிகள் பயணிகள் தங்கும் அறை இருப்புப்பாதை பகுதிகளில் உள்ள சமிஞ்ஞை கருவிகள் சிக்னல் பராமரிப்பு பணிகள் போன்றவற்றை அவர் பார்வையிட்டார்

இதன்படி ராமநாதபுரம் திருநெல்வேலி தாத்துக்குடி கன்னியாகுமரி தஞ்சை திருவாரூர் நாகை மாவட்டங்களில் சில இடங்களில் பலத்த மழை பெய்யக்கூடும் என்றும் இம்மையம் கூறியுள்ளது இதனிடையே மாநிலத்தின் பல பகுதிகளில் ஆங்காங்கே மழை பெய்துள்ளது

தகவல் தொழில்நுட்பம் உலோகம் நிதி நிறுவன வர்த்தகங்களில் லாபம் ஈட்டப்பட்டதை அடுத்து பங்குச்சந்தை இதுவரை இல்லாத அளவாக இந்த புதிய உச்சத்தை எட்டியுள்ளது அதேபோல் நி